தமிழகத்தில் வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு ஓ

ஹைதராபாத்தில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் ஆஸ்திரேலியா துவக்கத்திலேயே ஒரு விக்கெட்டை இழந்தது

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் வீடுகளின் தரமும் வீடுகளுக்கான இடமும் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் வீடுகளில் நீர் மின்சாரம் சமையல் ளிவாயு இணைப்புகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உள்ளதை தமது அரசு உறுதி செய்வதாக அவர் குறிப்பிட்டார் சொந்த வீடு என்ற நடுத்தர மக்களின் கனவை நனவாக்க அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்த பிரதமா் கட்டுமான செலவுகளை குறைக்க நவ்ன தொழில்நுட்பங்களின் தேவையை வலியுறுத்தினார் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சிறந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இல்லங்கள் படைப்பாற்றல் திறனுடன் கட்டப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்

மத்திய வீட்டுவசதி துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

மன் கி பாத் வானொலியில் சமூகப்புரட்சி என்ற புத்தகத்தை புதுதில்லியில் இன்று வெளியிட்டுப் பேசிய அவர் மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள மனதின் குரல் நிகழ்ச்சி பெருமளவு உதவியதாக எடுத்துரைத்தார் அச்சகம் மற்றும் மின்னணு முறையில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளதையடுத்து மனதின் குரல் நிகழ்ச்சி அதிக அளவு மக்களிடையே சென்றடையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சமூக ஊடகங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் தற்போதைய சூழலில் அகில இந்திய வானொலியின் செய்திகள் நம்பகத்தன்மை வாய்ந்தது என்றும் அமைச்சர் பாராட்டினார்

இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு சூரியப்பிரகாஷ் தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு

டிஜிட்டல் சார்ந்த படைப்பாற்றல் திறனே நம் நாட்டை முன்னெடுத்துச் செல்லும் என்று சுட்டிக்காட்டிய அவர் ஹேக்கத்தானின் வெற்றி வாழ்வியல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கான வழிமுறைகளையும் கல்வி மூலம் உருவாக்கும் என்று எடுத்துரைத்தாா் அறிவியல் படைப்பாற்றல் தொழில்நுட்ப பிரிவுகளில் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த அவர் அழைப்பு விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய உயர்கல்வித்துறை செயலர் திரு

ஹேக்கத்தாவில் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்ற பல நாடுகள் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

மேனகா காந்தி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பச்சிளம் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடுகளை களைய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார்

மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் மத்திய நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்காரி மத்திய வர்த்தக தொழில் துறை அமைச்சர் திரு

அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கனடா சீனா ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்கின்றனர்

சென்னை ராயப்பேட்டையிலுள்ள கட்சித்தலைமை அலுவலகத்தில் இது தொடா்பான உடன்படிக்கையில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு

பன்னீர்செல்வம் மற்றும் புதிய தமிழகம் கட்சித்தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகியோர் இன்று கையெழுத்திட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு எம்

மேலும் பள்ளிக்கல்வித்துறையில் தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் மாணாக்கரின் இடைநிற்றல் குறைந்துள்ளதாக கூறிய அவர் ஏழை எளிய கிராமப்புற மாணாக்கர் பயன்பெற பல்கலைகழக உறுப்புக்கல்லூரிகள் அரசுக் கல்லூரிகளாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

முன்னதாக தர்மபுரி நகராட்சியில் தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் பல்வேறு பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார்

ராஜு மதுரையில் வேளாண்மை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

இன்னும் ஓரிரு நாட்களில் அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிக உள்ளிட்ட இதரக் கட்சிகள் இணைவது குறித்த முடிவு வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார்